செயல்படுத்தப்படுவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார்

அரசின் திட்டங்களை பெற வகை செய்யப்பட்டிருப்பதாக மின்துறை அமைச்சர் திரு பி தங்கமணி தெரிவித்திருக்கிறார்

பிரதமர் பங்களிப்பு ஜனநாயகமே புதிய இந்தியாவின் நோக்கம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார் புதுதில்லியிலிருந்து காணொலி மூலம் கேரள மாநிலம் கொச்சி மலையாள மனோரமா கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அவர் மக்களிடம் கருத்து பரிமாற்றம் அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார் ஆக்கபூர்வமான விமர்சனங்களை தாம் வரவேற்பதாக குறிப்பிட்ட அவர் மற்றவர்களின் கருத்துக்களையும் கேட்டறிவது அவசியம் என்றார் பலமொழிகளை உடைய நம்நாட்டில் மக்களை ஒருங்கிணைக்க ஊடகங்கள் பாலமாக செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் ஏழைஎளிய மக்களுக்காக அரசு ஒன்றரை கோடி வீடுகளை துரிதமாக கட்டியிருப்பதாக பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார் பின்னர் புதுதில்லியில் யோகா விருது வழங்கும் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் உடல் தகுதி இயக்கத்தின் தூண்களாக ஆயுஷ் ம் யோகாவும் திகழ்வதாக குறிப்பிட்டார்

ஆயுஷ் மருத்துவ நடைமுறையில் தொழில் நுட்பமும் பாரம்பரிய கலாச்சாரமும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார் ஆயுஷ் துறையில் கூடுதல் வல்லுநர்களை உருவாக்க அரசு முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் ஆயுஷ் தடம் உருவாக்கப்பட்டு ஒரே தேசம் ஒரே வரி ஒரே அட்டை நடைமுறை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார்

பின்னர் அந்நாட்டு தொழிலதிபர்களை சந்தித்த முதலமைச்சர் தமிழகத்தில் தொழில் தொடங்க அழைப்பு விடுத்தார் தொடர்ந்து சல் போக் நகரில் காற்றாலை மின் உற்பத்தி சூரியசக்தி மூலம் பெறப்படும் மின்சாரத்தை மின்கட்டமைப்பில் எளியமுறையில் சேர்த்திடும் வழிமுறைகள் அதைச் சார்ந்த தொழில்நுட்பத்தை ஆய்வுசெய்கிறார்

லண்டன் கிங்ஸ் மருத்துவமனையை பார்வையிட்ட பின் கல்லூரி அரங்கில் மருத்துவர்களிடையே பேசிய முதலமைச்சர் தமிழகத்தில் ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் வசதி ஏற்படுத்தப்படும் என தெரிவித்துள்ளார்

புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்நிதியைக் கொண்டு காட்டுத்தீ தடுப்பு நடவடிக்கைகள் வனவிலங்கு மேலாண்மை மண்வளப் பாதுகாப்பு இயற்கை சீரமைப்பு போன்றவை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றார் புவி குறியீடு வீடியோ பதிவு தொழில் நுட்பங்கள் மூலம் இப்பணிகள் கண்காணிக்கப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார்

இணைதளம் மூலம் அல்லாமல் ஏனைய வழிமுறைகள் மூலம் இணைந்துள்ள உறுப்பினர்களை எண்ணும் பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார்

காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பாதுகாப்பு நிலைமையை அவர் அங்கு ஆய்வு செய்கிறார்

முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணத்தால் தமிழகத்திற்கான தொழில் முதலீடுகள் மேலும் அதிகரிக்கும் என்றும் அவர் கூறினார் திண்டுக்கல் சீனிவாசன் வெளிநாடுகளில் உள்ள வனவிலங்கு சரணாலயங்களின் மேம்பாடு பாதுகாப்பு தொடர்பான நவீன திட்டங்களை அறிந்துகொள்ளும் வகையில் மாநில வனத்துறை அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் தலைமையிலான குழு இந்தோனேஷியா சிங்கப்பூர் தாய்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டுச் சென்றது வண்டலூர் பூங்காவில் இரவு நேர சுற்றுலாவை நடைமுறைப்படுத்த அந்நாடுகளின் தொழில்நுட்பங்களை இங்கு செயல்படுத்தும் வகையில் இக்குழுவினர் செய்யஉள்ளனர் உதயகுமார் மதுரையில் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு தொடுதிரை அலைபேசி வழங்கும் விழா பேரிடர் மேலாண்மை மற்றும் தகவல் தொழில்நுட்பவியல் துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் தலைமையில் இன்று நடைபெற்றது

பின்லாந்து நாட்டில் பயணம் மேற்கொண்டுள்ள மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் அந்நாட்டு ஆல்டோ பல்கலைக்கழகத்தின் வடிவமைப்பு தொழிற்சாலையை பார்வையிட்டார் அங்கு நடைமுறையில் உள்ள கற்றல் கற்பித்தல் திட்டங்கள் குறித்து அமைச்சர் கேட்டறிந்தார் முன்னதாக

உதகை வாய்ஸ் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் பருவமழை காரணமாக ரத்து செய்யப்பட்ட சூழல் சுற்றுலா விற்கான முன்பதிவு வரும் திங்கட்கிழமை முதல் மீண்டும் துவங்கஉள்ளது

ஏராளமான கிராமிய கலை சிறுவர் நிகழ்ச்சிகளை அவர் தயாரித்திருக்கிறார்

முதல் டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்ற இந்தியா தொடரை கைப்பற்றும் முனைப்புடன் களமிறங்குகிறது